ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் மாத சந்தா கைப்பேசி இணைப்புகள் இன்று முதல் செயல்படத் தொடங்கியுள்ளன

பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டறவு வங்கி விவகாரத்தில் வாடிக்கையாளர்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக சவுரவ் கங்குலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

தென்னாப்பிரிக்காகவுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கைப்பற்றியுள்ளது

அமெரிக்கவாழ் இந்தியாரான திரு அபிஜித் பானார்ஜி அவருடைய மனைவி திருமதி எஸ்தர் டுப்லோ அமெரிக்காவின் திரு மைகேல் க்ரிமர் ஆகியோருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அதற்கான அமைப்பு தெரிவித்துள்ளது

நோபல் பரிசு பெற்றுள்ள திரு அபிஜித் பானா்ஜிக்கு குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹரியானா சுட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பல்லப்கரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்களவைத் தேர்தலில் மக்கள் தனக்கு வழங்கிய ஆதரவால் கிடைத்த வலிமையால் ஜம்மு கஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதாகத் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் இரட்டைவேடம் போடுவதாகக் கூறிய அவர் காங்கிரஸ் கட்சி கஷ்மீர் விவகாரத்தில் தனது நிவைப்பாடை தெளிவுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் மாத சந்தா கைப்பேசி இணைப்பு இன்று முதல் செயல்படத் தொடங்கியது எனினும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இணையதள சேவை தொடர்வதற்கு மக்கள் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது ஸ்ரீநகரில் அந்த மாநில முதன்மைச் செயலா் திரு ரோஹித் கன்சால் இதனை தெரிவித்தாா்

முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன இதனிடையே கைப்பேசி இணைப்பு செயல்பாட்டிற்கு வந்தபின் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக காவல்துறையும் துணை ராணுவப் படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதிக்கு ஊறு ஏற்படாதபடி எல்லாவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அந்த மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு

தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக சர்வதேச பொருளாதார செயல் குழுவின் நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் ஏராளமான சிக்கல்களை சந்தித்து வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார் பாரீசில் நடைபெற்று வரும் பண முறைகேடு மற்றும் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி வழங்குதலை தடுத்தல் தொடர்பான குழுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் சர்வேதச பொருளாதார செயல் குழுவின் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் அதிக அழுத்தத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போதுள்ள பொருளாதார மற்றும் செலவின காரணங்களால் எந்தவொரு நாடும் போரில் ஈடுபட முடியாது என அவர் கூறினார் அண்டை நாடுகளுடனான பிரச்சினைகளில் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவது அனைவரும் அறிந்த ஒன்று என்று திரு அஜித் தோவல் தெரிவித்தார் ஏழைகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தியதால் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்ததாகக் கூறினார் ஹரியானாவில் ஆளும் பிஜேபி ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கவில்லை என்று அவர் குற்றம்சாட்டினார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை கைது செய்ய அனுமதி அளிக்கக்கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என தில்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசு தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா தில்லி சிறப்பு நீதிபதி திரு அஜய் குமார் கவுர் முன்னிலையில் ஆஜராகி இந்த வழக்கில் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் அவரை கைது செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார் இதற்கு திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில்சிபல் எதிர்ப்பு தெரிவித்தார் ஏற்கனவே இந்த வழக்கில சிபிஐ யால் கைது செய்யப்பட்டுள்ள திரு சிதம்பரம் திகார் சிறையில் உள்ளார்

தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணி புதுதில்லியில் தொடங்கியுள்ளது நாட்டில் அனைவருக்கும் மருத்துவக் கல்வியை உறுதி செய்வதற்கும் திறமையான மருத்துவர்களை உருவாக்கும் நோக்கிலும் தேசிய மருத்துவ ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது

மருத்துவ துறையளில் வரலாற்று சிறப்பு மிக்க சீரமைப்பை மேற்கொள்வதற்கு இந்த ஆணையம் உதவும் என இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்த்தன் கூறினார்

புதுதில்லியில் பொதுத் துறை வங்கிகளின் தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சம்மந்தப்பட்ட வங்கி விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் வங்கிகள் இணைப்பு விவகாரத்தில் அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்குத் தேவையான நிதிகளை தங்குதடையின்றி வழங்குவதற்கு ஏதுவாக வங்கிகளில் பண இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் பெட்ரோலியப் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மூன்றாவது இந்திய எரிசக்தி அமைப்பு கருத்தரங்கில் பேசிய அவர் இந்த கோரிக்கையை நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி குழுவில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குறைந்தபட்சும் இயற்கை எரிவாயு மற்றும் விமான எரிபொருளை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் முதலில் கொண்டுவரவேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு ளிசக்தி ஒப்பந்தப்படியான அனைத்து உறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார் புதுபிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை ஊக்குவிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஏலம் நடப்பு நிதி ஆண்டிற்குள் நடத்தப்படும் என மத்திய தொலைத்தொடர்புத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் இந்திய மொபைல் காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய அவர் அலைக்கற்றை விலையில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என்றார் தற்போது தொலைத்தொடர்புத் துறை சந்தித்து வரும் சிக்கல்கள் குறித்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் ஐந்து ஜி அலைக்கற்றை சேவையை சோதனை முறையில் பயன்படுத்த சில நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தகவல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துவரும் நிலையில் நாட்டின் தனித்துவம் தொடர்பான விவகாரங்களில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் அயோத்தி நிலம் பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் தொடங்கியது

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை தினசரி அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது

ராமர்கோவில் மற்றும் பாபர் மசூதி நில விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்க இருப்பதாலும் பல்வேறு மத விழாக்கள் நடைபெற உள்ளதாலும் இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மையின மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதிசெய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய சிறுபான்மையினர் வளர்ச்சி மற்றும் நிதி ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் அனைவருக்குமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக சிறுபான்மையினர் துறையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு ஆகிய துறைகளில் மத்திய அரசு இதற்காக எடுத்துவரும் நடவடிக்கைகளை அமைச்சர் பட்டியலிட்டார்

சி சிஐ யின் தலைவராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவா் சவுரவ் கங்குலி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்